குடியுரிமை திருத்த சட்டத்தை பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்த்தாலும் அதனை திரும்பப்பெறும் திட்டம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

இந்தியா அமெரிக்கா நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்கள் இன்று வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது

ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைகிறது

பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு சிபுசோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மராண்டி ராஷ்டரிய ஜனதா தளம் மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் குடியுரினம திருத்த சுட்டத்தை பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்த்தாலும் அதனை திரும்பப்பெறும் திட்டம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இது குறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் சட்டத்திருத்தத்தை திரும்பப்பெற முடியாது என்றும் இது எந்தவொரு இந்திய குடிமகனுக்கும் எதிரானது அல்ல என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம்சாட்டினார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் திரு சீதாராமன் யெச்சூரி திரிணமூல் காங்கிரஸ் சார்பில் திரு டெரிக் ஒ பிரைன் சமாஜ்வாதி சார்பில் திரு ராம்கோபால் யாதவ் திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு ராஷ்டரிய ஜனதா தளம் சார்பில் திரு மனோஜ் ஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா ஆகியோரும் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர் இச்சந்திப்பிற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சோனியா காந்தி ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் அமைதியான முறையில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல் துறையினர் நடந்துகொண்ட விதம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார் மக்களின் குரலை மத்திய அரசு ஒடுக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தில்லி காவல்துறை ஆணையர் திரு அமுல்யா பட்நாயக் உள்துறை செயலாளர் திரு அஜய் குமார் பல்லாவை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தில்லயின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து உள்துறை செயலாளரிடம் எடுத்துரைத்தார் குடியுரினம திருத்த சுட்டத்திற்கு எதிராக சீவம்பூர் பகுதியில் நேற்று பிற்பகல் நிகழ்ந்த வன்முறைக்கு பிறகு தற்போது அப்பகுதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக் கிழமை ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட பத்து பேரை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளது அவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்றும் மாணவர்கள் அல்ல என்றும் தில்லி காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வன்முறையில் ஈடுபடாமல் அமைதிகாக்குமாறு மக்களுக்கு தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தி மற்றும் திப்ருகரில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து ஊடரங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது

இதற்கிடையே குவஹாத்தியில் உள்ள சந்த்மாரி காவல் நிலையத்தில் வன்முறை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அஸ்ஸாம் மாநிலம் தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்துள்ளது வன்முறை சும்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது

சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வரி வருவாயை மேற்படுத்தும் வகையில் வரிவிதிப்பு முறையில் கீர்திருத்தம் செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது

புதுதில்லியில் ஃபாஸ்ட்டேக் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தொலைக்காட்சி விளம்பர நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் புதிய முறை மூலம் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசு குறைந்து எரிபொருள் சேமிக்கப்படும் என்று கூறினார் இதுவரை ஒரு கோடி ஃபாஸ்ட்டேக் கள் வாகனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் இந்தியா அமெரிக்கா நாடுகளின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்கள் இன்று வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர் அமெரிக்க தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் இச்சந்திப்பின்போது பாதுகாப்பு தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர்கள் இந்திய தனியார் துறையினருடன் இணைந்து உற்பத்தி மேற்கொள்வது தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிகிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்வர்தன் இருதரப்பு பேச்கக்களினால் வெளியுறவுக்கொள்கை பாதுகாப்பு மற்றும் கேந்திர முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் இருநாடுகளுக்கிடையே முதலாவது வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சக நிலையிவான கூட்டம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெற்றது குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை இந்தியா நிராகரித்துள்ளது இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது மமற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று கூறியுள்ளது குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து மத சிக்கல்களை எதிர்கொண்டு இந்தியாவிற்கு வரும் சிறுபான்மயினருக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டதை பாகிஸ்தான் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளது மத நம்பிக்கையின் அடிப்படையில் எவருடைய குடியுரிமையும் பாதிக்கப்படும் வகையில் இச்சுட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்று கூறியுள்ளது சிறுபான்மையினருக்கு எதிராக பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் செயல்களை திசைத்திருப்பும் வகையில் அந்நாடு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் வடாக் விவகாரம் போல் தற்போது பாகிஸ்தான் மீண்டும் தவறான தகவல்களை பரப்புவதாக கூறியுள்ளது எல்லைதாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதாகவும் அதனை இந்தியா முறியடிக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும்

நாளை நடைபெறவுள்ள இறுதி போட்டியில் இந்திய அணி ஸ்வீடன் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்யவுள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் வெஸ்ட்இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது